வசதிகள் மேம்பாடு மகளிர் குழந்தைகள் மற்றும் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கான அனைத்து அம்சங்களும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மணிநேர கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

தயாரிப்பதைத் தவிர வேறு எந்த மாற்றமும் இருக்காது என அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

ஆஸ்திரேலிய ஒப்பள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை அமெரிக்காவின் சோஃபியா கெனின் வென்றுள்ளார்

விளைபொருட்களை எடுத்துச் செல்ல தனி ரயில் இயக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல விமானமும் இயக்கப்படும் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சூரிய ஒளி மின்சாரத்தில் இயங்கும் பம்ப்செட்டுகள் தரிசு நிலங்களில் சூரியசக்தி மின்சார உற்பத்தி மேற்கொள்ளப்படுவதுடன்

பால் மற்றும் மீன்வளத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தின் ஆதிச்சநல்லூர் உட்பட தொல்லியல் அகழாய்வுப் பனிகள் நடைபெற்று வரும் ஐந்து இடங்களில் அருங்காட்சியகங்கள் ஏற்படுத்தப்படும் சென்னை பெங்களூரு அதிவிரைவுச் சாலை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன தகுதிவாய்ந்த மருத்துவர்கள் பற்றாக்குறையைப் போக்கும் வகையில் மாவட்ட மருத்துவமனைகளில் தனியார் பங்களிப்புடன் கூடிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சுற்றுலாத் தலங்களுக்கான ரயில் இணைப்பை மேம்படுத்தும் விதமாக தனியார் ரயில்கள் இயக்கப்படும் ரயில் போக்குவரத்துக்கு ஞரியசக்தி மின்சாரம் பயன்படுத்தப்படும் பழங்கள் பால் இறைச்சி மற்றும் மீன் உள்ளிட்ட எளிதில் அழுகும் பொருட்களை கொன்டு செல்ல கிஸான் ரயில் இயக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார்

தனிநபர் வருமான வரி விகிதங்கள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவித்த நிதியமைச்சர் வீட்டு வசதிப் படி விடுப்புப் பயணச் சலுகை மற்றும் வருமான வரி விலக்குச் சலுகைகளை கைவிடுவோருக்கு மட்டுமே இந்தப் புதிய வரிவிதிப்பு பொருந்தும் என்றும் தெரிவித்தார் பணியாளர்கள் ஆண்டுக்கு ஏழரை லட்சம் ரூபாய்க்கு மேல் ஓய்வூதிய திட்டங்களில் முதலீடு செய்தால் அதற்கு வரி விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கான அனைத்து அம்சங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோதி தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதுடன் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கான அம்சங்களும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றள்ளதாக அவர் கூறியுள்ளார் மக்கள் நலனுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் இதர துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் விமர்சித்தும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் உலகை அச்சுறுத்தி அவரும் ஆட்கொல்லி நோயான கொரானா வைரஸை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி ஐ தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசிய அவர் சீனாவின் வூஹான் நகரில் சிக்கியுள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்டு வர சீனா அளித்துவரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து சீனா மீண்டு வரும் என்று திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்ததுடன் இந்நோயை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் சீன அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் ஆதரவை தெரிவித்துக் கொண்டதாகவும் சீன வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கொரோனா வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சீனாவில் தங்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக ஏர் இண்டியாவின் இரண்டாவது சிறப்பு விமானம் நேற்று வூஹான் நகருக்குச் சென்றுள்ளது

இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் சீனாவிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் காய்ச்சல் அறிகுறி உள்ளதா என்பதை தெர்மல் ஸ்கேனர் மூலம் மருத்துவக் குழுவினர் கண்டறிந்து வருவதாகவும் விமான நிலையங்களில் பொதுசுகாதாரத் துறை கூடுதல் இயக்குநர் மற்றும் இணை இயக்குநர்கள் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் குழ்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கோவை மதுரை திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்காக தனிப்பிரிவுகள் ஏற்பட்டிருப்பதுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அசைவ உணவு உண்பவர்கள் நன்கு வேகவைத்த பின்னர் சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதுடன் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

செங்கோட்டையன் கூறியுள்ளார் சென்ளை தாம்பரத்தை அடுத்த ராஜகீழ்ப்பாக்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வினாத் தாளை கல்வித் துறையின் தலைமை தயாரிப்பதைத் தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லாமல் வழக்கம்போலவே தேர்வு நடத்தப்படும் என்றார் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தவே பொதுத்தேர்வு நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் அரசால் மேற்கொள்ளப்படும் வீடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட அளைத்து அரசுத்துறை பணிகளுக்கும் தேவையான சிமெண்ட்டை அரசு சிமெண்ட் ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் திருஎம்

சம்பத் தெரிவித்துள்ளார் அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலை வளாகத்தில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த வளாகத்தில் புதிய சிமெண்ட் ஆலை அமைக்க விலை கொடுத்த ஆனந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் தஞ்சை பெரியகோவில் குடமுழுக்கு விழாவினை பக்தர்கள் எவ்வித சிரமுமின்றி காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை நேற்று நேரில் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடமுழுக்கு விழாவிற்கென நம்ம தஞ்சை என்ற பெயரில் தனி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் இதனிடையே குடமுழுக்கு விழாவிற்கான யாகசாலை பூஜைகள் நேற்று மாலை தொடங்கின

இஸ்ரேலுக்குச் சாதகமான மத்திய கிழக்கு அமைதி திட்டத்தை அமெரிக்கா அறிவித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக பாலஸ்தீனம் அறிவித்துள்ளது காமன்வெல்த் அமைப்பில் மாலத்தீவுகள் மீண்டும் இணைந்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் சேலத்தில் மாவட்ட அரசு இசைப்பள்ளி சார்பில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி கலைவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று தங்களது நாட்டியத் திறமையை வெளிப்படுத்தினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு குடிநீர் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் ஆய்வு செய்தார்

இந்தத் தொடரில் முதல் நான்கு போட்டிகளிலும் வெற்றிபெற்று இந்திய அணி ஏற்கனவே தொடரை கைப்பற்றியுள்ளது ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை அமெரிக்காவின் சோஃபியா கெனின் வென்றுள்ளார்